நரேந்திர மோடி கூறியுளார் நீட் கருணை மதிப்பெண் பிரச்சனையில் தமிழக அரசு மாணவர்களுக்கு ஆதரவாகவே இருப்பதாக தமிழக ககாதார அமைச்சர் திரு விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார் புதுவை அரசு இந்திய மருத்துவ கவுன்சிலுடன் ஆலோசனை கலந்து மருத்துவ மாணவர் சேர்க்கையில் மாற்று நடவடிக்கை எடுக்கும் என்று முதலமைச்சர் திரு

நாரயாணசாமி தெரிவித்துள்ளார் புதுவை சட்டமன்ற அஇஅதிமுக உறுப்பினர்கள் இன்று சட்டமன்ற வளாகத்தில் மின்துறையின் சீன மீட்டர்களை உடைக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் விவசாயிகள் மட்டுமின்றி போர் வீரர்களின் வாழ்க்கையிலும் பல்வேறு திட்டங்கள் மூலம் முக்கிய மாற்றங்களை கொண்டுவர அரசு முயன்று வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் இன்று பஞ்சாப் மாநிலம் மாலோட் பகுதியில் விவசாயிகள் நலவாழ்வு பேரணியில் உரையாற்றிய அவர் பல்வேறு பயிர்களுக்கான குறைந்த பட்ச ஆதரவு விலையை அரசு உயர்த்தி இருப்பதாகவும் ராணுவ வீரர்களின் ஒரே பதவி ஒரே ஓய்வூதியம் கோரிக்கையை நிறைவேற்றியது தமது அரசு தான் என்றும் கூறினார்

மத்திய அமைச்சர் திருமதி ஹர்சிம்ரத் கவுர் பாதல் சிரோமணி அகாலிதள் தலைவர் திரு சுக்பீர் சிங் பாதல் பஞ்சாப் மாநில பிஜேபி தலைவர் திரு ஸ்வேத் மாலிக் ஹரியான முதலமைச்சர் திரு மனோகர் லால் கட்டார் உள்ளிட்டவர்களும் பேரணியில் கலந்து கொண்டனர் இந்திய வேளாண் துறையின் வளர்ச்சிக்கு பஞ்சாப் விவசாயிகள் ஆற்றி வரும் பங்களிப்பு அளவிடற்கரியது என்று முன்னதாக டுவிட்டர் செய்தி ஒன்றில் பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறினார்

மாநிலங்களவையில் ஏற்கனவே இந்தி

துஷார்மேத்தா இன்று இதை தெரிவித்தார்

பிஎஸ்என்எல் நிறுவனத்தின் இன்டர்நெட் டெலிபோனி சேவையை இன்று புதுடெல்லியில் மத்திய தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் திரு மனோத் சின்ஹா தொடக்கி வைத்தார் லேன்ட் லைன் தொலை பேசியை வீடியோ கால் போன்ற இண்டர்நெட் மூலமான சேவைகளுக்கும் பயன்படுத்த இதனால் ஏதுவாகும் என பிஎஸ்என்எல் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன தொலைத் தொடர்பு துறையில் உருவாகியுள்ள கடும் போட்டிகளை திறம் பட்ட முறையில்எதிர் கொள்ள தேவையான எல்லா உதவிகளையும் பிஎஸ்என்எல் நிறுவனத்திற்கு அரசு வழங்கி வருவதாக அமைச்சர் திரு மனோஜ் சின்ஹா நிகழ்ச்சியில் பேசுகையில் கூறினார் பிஎஸ்என்எல் நிறுவனம் பழைய பெருமைகளை முழுமையாக மீட்க எல்லா வாய்ப்புகளும் இருப்பதாக அவர் குறிப்பிட்டார் தமிழக அரசு தமிழில் நீட் தேர்வு எழுதிய மாணவர்களுக்கு ஆதரவாகவே இருப்பதாகவும் நீதிமன்ற தீர்ப்பின்படி சிபிஎஸ்இ தான் கருணை மதிப்பெண் வழங்க வேண்டும் என்பதால் சிபிஎஸ்இ எடுக்கும் நடவடிக்கைகளில் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை தமிழக அரசு எடுக்கும் என்றும் மாநில சுகாதார அமைச்சர் திரு

விஜயபாஸ்கர் கூறியுள்ளார் இன்று சென்னையில் செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு பதில் அளித்த அவர் கருணை மதிப்பெண் வழங்குவது பற்றிய நீதிமன்ற உத்தரவின் நகல் இதுவரை தங்களுக்கு வந்துசேரவில்லை என கூறினார் நீதிமன்ற திர்ப்பை சிபிஎஸ்இ உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என சிபிஐ உள்ளிட்ட தமிழக அரசியல் கட்சிகள் கோரியுள்ளன கருணை மதிப்பெண் பிரச்சனை குறித்து புதுவை அரசு இந்திய மருத்துவ கவுன்சிலுடன் ஆலோசனை கலந்து மாற்று நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு

நாராயணசாமி தெரிவித்துள்ளார் மத்திய இடைநிலை கல்வி வாரியத்திடம் இருந்து கருணை மதிப்பெண் சேர்க்கப்பட்ட புதிய தகுதிப் பட்டியலை வாங்கி மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வை புதிதாக நடத்த வேண்டும் என இன்று சட்டமன்றத்தில் அஇஅதிமுக உறுப்பினர் திரு அன்பழகன் சிறப்பு குறிப்பு ஒன்றின் மூலம் கோரிய போது முதலமைச்சர் இவ்வாறு பதில் அளித்தார் புதுவையில் மருத்துவமனை உபகரணங்களை பராமரிக்கும் பணிகளுக்கு புது டெண்டர் விட அரசு பரிசீலித்து வருவதாக முதலமைச்சர் திரு

நாராயணசாமி இன்று சட்டமன்றத்தில் தெரிவித்தார் கேள்வி நேரத்தில் இது தொடர்பான கேள்வி ஒன்றுக்கு பதில் அளித்த அவர் தற்போது உள்ள ஒப்பந்ததாரர் மருத்துவ கருவிகளை முறையாக பராமரிப்பது இல்லை என தெரிய வந்திருப்பதாகவும் மருத்துவ கருவிகனை சப்ளை செய்த நிறுவனங்கள் மூலமாகவே பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ளலாம் என்றும் கூறினார்

புதுவையில் அஇஅதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்று சட்டமன்ற வளாகத்தில் மின்துறையின் சீன ஸ்மார்ட் மீட்டர்களை உடைத்து நொறுக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் வீடுகளில் பொறுத்தப்பட்டுள்ள இந்த மீட்டர்களை உடனடியாக அகற்ற வேண்டும் என்றும் இவர்கள் கோரினர்

பாஸ்கர் திரு வையாபுரி மணிகண்டர் திரு அசானா ஆகிய அஇஅதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் இப்போராட்டத்தில் பங்கேற்றனர் சீன ஸ்மார்ட் மீட்டர்களால் ஏழை எளிய மக்கள் அதிக மின்கட்டணம் செலுத்த நேர்ந்திருப்பதாக அறிக்கை ஒன்றில் திரு அன்பழகன் குற்றம் சாட்டியுள்ளார் சீன மீட்டர்களை இனியும் அகற்ற தவறினால் மக்களை திரட்டி போராட்டங்கள் நடத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்

அன்பழகன் கூறியுள்ளார் புதுவை சட்டமன்றத்தில் இன்று அஇஅதிமுக உறுப்பினர்கள் திரு பாஸ்கர் திரு அன்பழகன் ஆகியோருக்கும் திரு கமலக்கணன் உள்ளிட்ட அமைச்சர்களுக்கும் இடையே ஏற்பட்ட கடும் வாக்குவாதங்களால் சிறிது நேரம் பதற்றம் நிலவியது முதலியார்பேட்டை தொகுதியில் பள்ளி ஒன்றை தரம் உயர்த்த வேண்டும் என கேள்வி நேரத்தில் உறுப்பினர் திரு பாஸ்கரன் வெளியிட்ட கோரிக்கையை கல்வியமைச்சர் திரு கமலக்கண்ணன் நிராகரித்தை தொடர்ந்து எல்லாவற்றுக்கும் போராடும் நிலைக்கு தங்களை தல்ல வேண்டாம் என திரு பாஸ்கர் கூறினார் தொடர்ந்து அமைச்சர்களுக்கு எதிராக திரு பாஸ்கரன் வெளியிட்ட சில கருத்துக்களை திரு கந்தசாமி திரு நமச்சிவாயம் உள்ளிட்ட அமைச்சர்கள் ஆட்சேபித்த நிலையில் உறுப்பினரின் கருத்துக்களை அவைக்குறிப்பில் இருந்து நீக்க பேரவைத் தலைவர் உத்தரவிட்டார் அடுத்த கேள்விக்கு மின்துறை அமைச்சர் என்ற முறையில் திரு கமலக்கண்ணன் பதில் அளித்த போது காரைக்கால் பகுதிக்கு பிரத்யேகமாக தாம் எதையும் செய்துவிட வில்லை என்றும் அஇஅதிமுக உறுப்பினர் திரு அன்பழகன் மற்றவர்களிடம் பேசுவது போல் தம்மிடம் பேசக்கூடாது என்றும் குறிப்பிட்டார் அமைச்சர் வெளியிட்ட சில கருத்துக்களை அவைக்குறிப்பில் இருந்து நீக்க சபாநாயகர் உத்தரவிட்ட நிலையிலும் திரு அன்பழகன் அமைச்சருக்கு எதிராக பேசிக்கொண்டே அவையின் மையப்பகுதிக்கு நகர்ந்ததால் பதற்றம் ஏற்பட்டது அவைக் காவலர்கள் உறுப்பினரை தடுத்து நிறுத்தியதை தொடர்ந்து பேரவைத் தலைவர் அவையில் அமைதி ஏற்படுத்தி அடுத்த கேள்விக்குச் சென்றார் லிங்காரெட்டிப்பாளையம் கூட்டுறவு சரக்கரை ஆலையை மீண்டும் செயல்படுத்த அரசு நடவடிக்கை எடுக்கும் என சமுக நலத்துறை அமைச்சர் திரு கந்தசாமி இன்று சட்டமன்றத்தில் தெரிவித்தார் கேள்வி நேரத்தில் என் ஆர்காங்கிரஸ் உறுப்பினர் திரு

பி ஆர்

பாலுட்டும் தாய்மார்கள் அனைவரும் தங்கள் குழந்தைக்கு கொடுத்தது போக எஞ்சிய தாய்ப்பாலை தாய்ப்பால் வழங்கலாம் என்றும் குறைமாதத்திலும் குறைந்த எடையிலும் பிறக்கக் கூடிய ஆயிரக்கணக்கிலான குழந்தைகள் இதனால் பயனடைவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வெப்பச்சலனம் காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரிரு இடங்களில் மேலும் இரண்டு நாட்களுக்கு மழை தொடரும் சென்னை வானிலை ஆய்வு மையத்தின் இயக்குதர் திரு பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார் தென்மேற்கு பருவமழை கேரளா மற்றும் கர்நாடகத்தில் தீவிரமடைந்துள்ள நிலையில் தேனி மற்றும் திண்டுக்கள் மாவட்ட பகுதிகளில் கனமழை பெய்திருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் விவசாயிகள் மற்றும் போர்வீரர்கள் வாழ்வில் முக்கிய மாற்றம் கொண்டுவர அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுளார் நீட் கருணை மதிப்பெண் பிரச்சனையில் தமிழக அரசு மாணவர்களுக்கு ஆதரவாகவே இருப்பதாக தமிழக ககாதார அமைச்சர் திரு விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார் புதுவை அரசு இந்திய மருத்துவ கவுன்சிலுடன் ஆலோசனை கலந்து மருத்துவ மாணவர் சேர்க்கையில் மாற்று நடவடிக்கை எடுக்கும் என்று முதலமைச்சர் திரு

நாரயாணசாமி தெரிவித்துள்ளார் புதுவை சட்டமன்ற அஇஅதிமுக உறுப்பினர்கள் இன்று சட்டமன்ற வளாகத்தில் மின்துறையின் சீன மீட்டர்களை உடைக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர்